ஃபோனி புயல் ஒடிசாவை கடந்த நிலையில் மேற்குவங்கத்தை தாக்கியுள்ளது

மருத்துவக் கல்வி நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு நாளை நடைபெறவுள்ளது

அமித்ஷா கூறியிருக்கிறார்

அபிஷேக் சிங்வி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

பிஜேபியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி உத்தரபிரதேசம் மற்றும் பீகாரில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பிஜேபி தலைவர் அமித்ஷாவும் உத்தரபிரதேசத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி சுல்தான்பூரிலும் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் பாரெஜ் மற்றும் கோண்டா மாவட்டங்களிலும் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர்

அமித் ஷா கூறியிருக்கிறார் லக்னோவில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் காங்கிரஸ் ஆட்சிக்காலத்தில் நக்ஸலைட்டுகளின் ஆதிக்கம் அதிகமாக இருந்ததாகவும் திரு நரேந்திரமோடி தலைமையிலான ஆட்சியில் அவர்களின் செயல்பாடுகள் முற்றிலும் ஒடுக்கப்பட்டுவிட்டதாகவும் அவர் கூறினார்

அமித் ஷா தெரிவித்தார் நாடாளுமன்றத் தேர்தலில் பிஜேபி அல்லாத கூட்டணி வெற்றிபெறும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு அபிஷேக் சிங்வி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த தேர்தலை ஒப்பிடுகையில் இந்த தேர்தலில் பிஜேபிக்கு அறுதிப் பெரும்பான்மை கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என்றார்

ஃபோனி புயல் நேற்று ஒடிசா கரையை கடந்த நிலையில் இன்று மேற்குவங்கத்தை தாக்கியுள்ளது

இந்நிலையில் அஸ்ஸாம் ஜார்க்கண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகங்கள் தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தேர்தல் நடைபெற்ற இடங்களில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களையும் யாருக்கும் வாக்களித்தோம் என்பதை காட்டும் கருவிகளையும் பாதுகாப்புடன் வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது ஒடிசா மாநிலத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பொருட்களை ரயில்கள் மூலம் கொண்டு செல்வதற்கு அனைத்து மண்டல தலைமை அலுவலர்களுக்கும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது புயல் பாதித்த பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லப்படும் பொருட்களுக்கு கட்டணம் ஏதும் இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இருக்கும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் மக்களுக்கு உணவுப் பாதுகாப்பை அளித்து பெண்களுக்கு முக்கியத்துவம் அளித்தது அஇஅதிமுக அரசுதான் என்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு

பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் சூலூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர்

எதிர்க்கட்சிகள் இதனை பொறுத்துக் கொள்ளமுடியவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு சென்ற தேர்தலின்போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் இல்லை என்றும் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் திருப்பரங்குன்றத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர்

நீர் பற்றாக்குறை பெருகிவரும் நிலையில் வியாபார நோக்கத்திற்காக நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுவதாகவும் இதனை தடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மாநில அரசு மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் தீவிரம் காட்டவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் மருத்துவக் கல்வி நுழைவுத்தேர்வான நீட் தேர்வு நாளை நடைபெறுகிறது

மாணவ மாணவிகள் தேர்வு மையங்கள் குறித்த தகவல்களை இணையதளம் மூலம் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தேர்வு மையங்கள் மாற்றப்பட்டுள்ளதா என்பதை அவ்வப்போது தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அடையாள அட்டை தேர்வு நுழைவுச் சீட்டு

செல்பேசி கைப்பை தண்ணீர் கைக்கடிகாரம் போன்றவற்றிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மாணவிகள் அணிகலன்களை அணிய வேண்டாம் என்றும் ஷூ அணிய வேண்டாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்வு எழுதுவதற்கான பேனா உள்ளிட்டவை தேர்வுக் கூடத்திலேயே வழங்கப்படும் என்றும் தேர்வு எழுதுபவர்கள் கண்காணிப்பாளருக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது தேர்வு விதிமுறைகளை மீறுபவர்கள் மீண்டும் தேர்வெழுத அனுமதிக்கப்படமாட்டார்கள் என்று அரசு கூறியுள்ளது புயல் பாதித்த மாநிலங்களில் தேர்வு தேதியை ஒத்தி வைக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்

பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சார்ந்தவர்கள் பணிபாற்ற உள்ளதாக தென்னிந்திய கென்னல் சங்கத்தின் செயலர் திருமதி நகினா ரெட்டி கூறினார் இந்த ஆண்டு முதன்முறையாக மைசூர் மகாராணி விசாலாட்சி கோப்பை சிறந்த நாய்க்கான விருது வழங்கப்படவுள்ளதாகவும் அவர் கூறினார் ஆண்டுதோறும் இந்த நாய் கண்காட்சியை காண வருவதாகவும் இந்த நாய்க் கண்காட்சி நாட்டிலேயே மிகப் பெரிய நாய் கண்காட்சியாக திகழ்வதாகவும் முன்னாள் தமிழக ஆளுநர் ராமமோகன் ராவ் கூறினார்

இஸ்ரேல் பாலஸ்தீன எல்லையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதை அடுத்து

வெனிசுலாவில் நடைபெற்று வரும் உள்நாட்டு குழப்பத்தை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ப அதிபர் புட்டின் ஆகியோர் ஆலோசனை நடத்தினர்

தாய்லாந்தின் ராமா பத்து பட்டத்து மன்னராக மஹா வஜிரலாங்கான் இன்று பொறுப்பேற்கிறார்

தெலங்கானா மாநில முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவ் தமது உரையில் குறிப்பிட்ட இனத்தின்மீது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததால் தேர்தல் ஆணையம் அவருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது

கோரிக்கை விடுத்துள்ளனர்

சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார்